தமிழகத்தில் நடப்பாண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மேற்குவங்க மாநிலம் புனியாத்பூரில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தால் குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார் எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலுக்கு எதிராக வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார் இதனிடையே பீகார் மாநிலம் சூபௌலில் காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

இதற்கான ஆணையை தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் திரு

அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியில் மறுவாக்குப்பதிவிந்கு அவசியம் இருக்காது என்றும் திரு

ஸ்டாலின் ஒட்டப்பிடாரத்தில் வரும் ஒன்றாம் தேதி தொடங்குகிறார்

புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு மிகவும் நெருக்கமான வர்த்தக நாடுகளின் பட்டியலிலிருந்து ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தானை நீக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது

பாதிக்கப்பட்ட பெண்களின் இடத்தை ரேடார் வசதியுடன் கண்டுபிடித்து உரிய அவசர உதவி அளிக்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது

இவ்விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது

எடப்பாடி கே

மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

விடைத்தாள் நகல் மற்றும் மறு கூட்டலுக்கு வரும் திங்கட்கிழமை முதல் புதன் கிழமைக்குள் விண்ணப்பிக்கலாம்

இதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பகைவருக்கும் நன்மை செய்யுங்கள் என போதித்த இயேசு பிரான் உயிர்த்தெழுந்த இந்நன்னாளில் உலகெங்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து சகோதரத்துவம் தழைக்கட்டும் என வாழ்த்தியுள்ளார்

மருந்தக மைதானத்தில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய அரசுப் பொருட்காட்சியை ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி இன்றுமாலை தொடங்கி வைக்கிறார்

நெல்லை தேனி கோவை வேலூர் மாவட்டங்களில் அதிக மழை பெய்யக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை மற்றும் ஈரப்பதத்துடன் கூடிய காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது

அணையின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

தமிழகப் பெண்கள் செயற்களம் மற்றும் தமிழரண் மாணவர்கள் இணைந்து நடத்தும் இந்த மாரத்தான் போட்டியை நடத்துகிறது